தளிமளித இடைவெளியை கடைபிடித்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து விடுபட தனிமனித இடைவெளியையும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுயசார்பு பொருளாதார திட்டத்தின்கீழ் உள்நாட்டு உற்பத்தியைப் பெருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியப் பொருட்களை அதிக அளவுக்கு உலக சந்தைக்கு கொண்டு கெல்ல வேண்டும் என தெரிவித்த பிரதமர் விவசாப் பொருட்கள் விற்பனையில் எடுக்கப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் வேளாண் துறை வளர்ச்சி பெற வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார் சுயசார்பு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் விவசாயம் சிறு குறு தொழில்கள் நீர்வளத்துறை ஆகியவற்றுக்கு உத்வேகம் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் விரைவுபடுத்த இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார்

பிரதமர் திரு

நோய் தொற்று பரவலை தடுக்க அரசு எடுத்துள்ள முழு ஊரடங்கு உத்தரவிற்கு பொதுமக்கள் பொதுமக்கள் தங்களின் ஒத்துழைப்பினை வழங்க வேண்டுமென்று முதலமைச்சா் கேட்டுக் கொண்டுள்ளாா் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சா அறிவித்துள்ளார்

தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் தெரிவித்துள்ளா் அவர் இன்று சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் பணி புரியும் நோய் தடுப்புப் பணியாளர்களுக்கு கவச உடைகளை வழங்கினார் ராயபுரத்தில் ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறை அமைச்சர் திரு டிஜெயக்குமார் நோய்த் தொற்று அறிகுறி இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்

வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனால் மக்கள் சமூக விலகலை கடைபிடிக்க வழிவகை ஏற்படும் என்றும் அவர் கூறினார்

மழைநீர் வடிகால் சாலைத் திட்டங்கள் சீர்மிகு நகரத் திட்டப் பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் ஊரக வளர்ச்சித் துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டம் பக்மை வீடுகள் திட்டம் பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் கிராமச் சாலைகள் திட்டம் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் நீர்வள இயக்கத் திட்டம் கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவளத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊரக வாழ்வாதார இயக்கப் பணிகள் சுயஉதவிக் குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி இளைஞர்களுக்கு சுயதொழில் தொடங்க கடனுதவி ஆகியவை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின்கீழ் நடப்பாண்டு இலக்கை அடைவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார்

வேலுமணி கேட்டறிந்தார் டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டது மாநில அமைச்சர்கள் திரு காமராஜ் திரு துரைக்கண்னு திரு ஓ எஸ் மணியன் ஆகியோர் அணையின் மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்து வைத்தனா்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு காமராஜ் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகக் கூறினார்

மாநில செய்தி மற்றும் மக்கள் தொடா்புத்துறை சாா்பில் திருச்சியில் அமைக்கப்பட உள்ள பேரரசா் பெரும்பிடுகு முத்தரையர் சர் ஏ டி பன்னீர்செல்வம் மற்றும் எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகியோரது முழு உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபங்கள் கட்டுவதற்கும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சள் அடிக்கல் நாட்டினார் கள்னியாகுமி மாவட்டம் தோவாளையில் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளைக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் சீனப்படையினர் நடத்திய தாக்குதலில் ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்காலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹவில்தார் பழனி வீரமரணம் அடைந்துள்ளார்

அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழந்த இரங்கலை தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஹவில்தார் பழனியின் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தமாகா தலைவர் திரு ஜிகேவாசன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தமிழக வீரர் ஹவில்தார் பழனியின் வீரத்தையும் தியாகத்தையும் குறிப்பிட்டு இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர் துணை முதலமைச்சர் திரு ஒபன்வீர்செல்வம் முன்னாள் அமைச்சர்கள் திரு

கொறடா உத்தரவை மீறி இவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு எதிராக வாக்களித்ததால் கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு திமுக சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது

முருகன் இன்று சேலத்தில் தொடங்கி வைத்தார் அரசு ஊழியர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் வகையில் யோகா மற்றும் சித்த மருத்துவ முகாம் திருச்சியில் நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மாவட்டம் முழுவதும் வணிகர் சங்க கூட்டமைப்பின் கோரிக்கையை ஏற்று காய்கறி மற்றும் மணிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகம் சுந்தரம் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் நோய் தடுப்பு விழிப்புணா்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியா் திரு ஷில்பா பிரபாகர் சதிஷ் இன்று தொடங்கி வைத்தார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் நாடுமுழுவதும் நோய்த் தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை என்று அந்தக் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் நெருக்கடியான நேரத்திலும் மக்களுக்கு சிரமம் அளிக்கும் வகையில் மத்திய செயல்படக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்